இன்றுதொடங்குகிறது கூட்டத் தொடரில் எந்தவொருபிரச்சினைகுறித்தும் இந்தக் விவாதிக்கதயாராகஉள்ளதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

இந்தநோய்த் தொற்றுக்கானதடுப்பு மருந்து

ஆசியஆன்லைன் துப்பாக்கிச் சுடும் போட்டி இன்றுதொடங்குகிறது நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் உரையுடன் இன்றுதொடங்குகிறது

இந்தக் கூட்டத் தொடர் இரண்டுகட்டங்களாகநடைபெறும்

இந்தக் கூட்டத் தொடரில் வரும் நிதியாண்டிற்கானபட்ஜெட்டை மத்தியநிதியமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் வரும் திங்கட்கிழமைதாக்கல் செய்கிறார் நாடா ளுமன்றவரலாற்றில் காகிதபயன்பாடின்றிதாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் முதல் இது என்பதுகுறிப்பிடத்தக்கது வேளாண் இந்தக் கூட்டத் தொடரில் சட்டங்கள் விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்டபல்வேறுபிரச்சினைகளைஎழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன எந்தவொருபிரச்சினைகுறித்தும் விவாதிக்கதயாராகஉள்ளதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

இந்தக் நடைபெறுகிறது மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையநாயுடுவும் நாளைமறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குஅழைப்பு விடுத்துள்ளார்

எடப்பாடிபழனிசாமிமாவட்டஆட்சியர்களுடன் காணொலிக் காட்சிவாயிலாக இன்றுஆலோசனைநடத்துகிறார்

இதேபோல் மருத்துவநிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனைமேற்கொள்கிறார்

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியசுகாதாரத்துறைசெயலர் திரு

இந்தநோய்த் தொற்றுப் பரவலும் வெகுவாககட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகதிரு ராஜேஷ் பூஷன் தெரிவித்தார்

நக்வி கூறியுள்ளார்

இந்தநோய்த் தொற்றுக்கானதடுப்பு மருந்துகுறுகியகாலத்தில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டிருப்பதைசுட்டிக்காட்டியஅவர் இதற்காகவிஞ்ஞானிகளுக்குபாராட்டுதெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் பிறநாடுகளுக்கும் இந்ததடுப்பு மருந்துவழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு முக்தார் அப்பாஸ் நக்விதெரிவித்தார் மேட்டூர் அணையிலிருந்துடெல்டாபாசனத்திற்காகதண்ணீர் திறந்துவிடப்படுவதுவழக்கமானநடைமுறைப்படிநேற்றுமாலைமுதல் நிறுத்தப்பட்டுள்ளது

மிகுந்தமகிழ்ச்சியளிப்பதாககர்நாடக இசைக் கலைஞர் திருமதி

எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

பாம்பேஜெயப்ரீ தெரிவித்துள்ளார்

மாநிலத்தின் ஒருசிலபகுதிகளில் காலைநேரங்களில் லேசானபனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதரபகுதிகளில் வறண்டவாளிலையேநிலவும் என்றும் வாளிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

சர்வதேசஅளவில் அமைதிமற்றம் வளர்ச்சிக்கு இந்தியாவுடன் இணந்து தொடர்ந்து பணியாற்றவுள்ளதாக அமெரிக்காகூறியுள்ளது

லிபியாவுடனானநல்லுறவு தொடர்ந்துவலுவடைந்துவருவதாகமத்தியஅரசுகூறியுள்ளது உலகஅளவில் சுற்றுவாத்துறை கடந்தஆண்டுமிகப் பெரியசரிவைசந்தித்ததாகஐநாதெரிவித்துள்ளது உதான் திட்டத்தின் கீழ் பெல்காம் நாசிக் இடையேநேரடிவிமானப் போக்குவரத்துசேவை நேற்றுதொடங்கியது

தஞ்சாவூர் மாவட்டத்தில் புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்டபயிர்களைஆட்சியர் திரு கோவிந்தராவ் இருசக்கரவாகனத்தில் சென்றுஆய்வு செய்தார்

முஸ்தாக் அலிகோப்பக்கானடிவெண்டிடிவெண்டிகிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிஆட்டங்கள் இன்றுஅஹமதாபாதில் நடைபெறுகின்றன இதில் தமிழகம் ராஜஸ்தானையும் பஞ்சாப் பரோடாவையும் எதிர்கொள்கின்றன இறுதிப் போட்டி நாளைமறுநாள் நடைபெறவுள்ளது உலக இறுதிச்சுற்றபேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி